ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஹாக்கியில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது அஞ்சலகங்களில் வங்கிச் சேவை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் தால்கட்டோரா அரங்கில் நடைபெறும் விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு இந்த வங்கிச்சேவையை தொடங்கி வைக்கிறார் சாதாரண மக்குளுக்கு எளிதாக வங்கிச் சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அஞ்சலகங்களில் இந்த சேவையை மத்திய அரசு நாடுமுழுவதும் தொடங்குகிறது நாட்டின் மூலைமுடுக்கெல்லாம் பரவியுள்ள மூன்று லட்சம் அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் கிராம அஞ்சல் பனியாளர்களைக் கொண்ட மிகப்பெரிய கட்டமைப்பை இதற்கு பயன்படுத்திக் கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது சென்னையில் இன்று நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த வங்கிச் சேவை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதேபோன்று நாடுமுழுவதும் பல்வேறு நகரங்களில் இந்த சேவையை மத்திய அமைச்சர்கள் தொடங்கி வைக்கின்றனர்

பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நேபாளத் தலைநகர் காத்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்தியாவில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றார் கூட்டு முயற்சி உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இந்தியாவின் குறிக்கோளில் நேபாளத்திற்கும் முக்கியமான இடம் உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் அண்டை நாடுகளின் வளர்ச்சியில் இந்தியா மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய நாடு மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் உலக முதலீட்டாளர்களின் மையமாக இந்தியா திகழ்கிறது என்று பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார்

இந்தியாவின் வளர்ச்சிக்கு யாராலும் தடை போட முடியாது என்றும் நாட்டை புதிய மாற்றத்திற்கு கொண்டு செல்வதில் நிறுவனச் செயலர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மதரவாயல் துறைமுகம் உயர்மட்ட மேம்பாலத் திட்டத்திற்காள மறுதிட்ட அறிக்கை ஒரிரு மாதங்களில் வெளியிடப்படும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னை துறைமுகத்திற்கு நேற்று வந்த உலகிள் மிகப் பெரிய கச்சா எண்ணெய்க் கப்பலை வரவேற்றுப் பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகத்திற்குச் சொந்தமான நிலத்தை கையகப்படுத்துவதில் சில பிரச்சினைகள் உள்ளது என்றார் இதற்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு பாலம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார்

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

சீர்மிகு நகரங்கள் அமைக்கும் திட்டத்திற்கான பணிகளுக்கு ஒப்பந்தப்புள்ளிகள் கோரியதில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஒப்பந்தப் புள்ளிகள் குறித்து திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் சமீபத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளித்துள்ளார் சென்னை சீர்மிகு நகரத் திட்டத்தின்கீழ்

தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது இந்தப் பட்டியலில் பெயர்களை சேர்க்கவும் நீக்கவும் இரண்டு மாதங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யப்பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலின் நகல்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பெயர் சேர்த்ததற்கான விண்ணப்பத்துடன் வசிப்பிட முகவரி வயது ஆகியவற்றுக்கான சான்றுகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் வயதானவர்கள் மற்றும் தனியாக வீட்டில் வசிப்போரின் சொத்துக்களை அபகரிக்கும் கும்பலை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று தமிழக அரகக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாள வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி எஸ்

சுப்பிரமணியம் சென்னை நகரில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வருவதால் ரியல் எஸ்ட்டேட் மாஃபியாக்கள் மற்றும் நில அபகரிப்பாளர்கள் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் பிறர் சொத்துக்களை அபகரிக்கும் கும்பலை ஒடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி இதுபோன்ற விஷயத்தில் அரசு கருணை காட்டக்கூடாது என்றும் கூறினார் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கற்றுச் சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு உதகமண்டலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் திரு

மோதிய வேகத்தில் அந்தப் பேருந்து சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் சென்று

ஏழு பேர் உயிரிழந்தனர் விபத்து நடந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோகிணி மாநகர காவல்துறை ஆணையர் திரு சங்கர் உள்ளிட்டோர் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை தரிதப்படுத்தினர் பரஸ்பர மரியாதை அடிப்படையிலேயே அமெரிக்காவுடனான உறவு இருக்குமே தவிர விட்டுக் கொடுக்கும் அடிப்படையில் அல்ல என்று பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பாதுகாப்புப் படையின் தலைமைப் பயிற்சியாளர் இந்திய ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க புதுதில்லி வந்துள்ளார் நெதர்லாந்தில் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை மத்திய ஆயுஷ் துறையின் அமைச்சர் திரு புநீபாத் நாய்க் இன்று தொடங்கி வைக்கிறார் கைவாஷ் மானசரோவர் யாத்திரையில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட காவலர் ஒருவரது குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு பேர் நேற்று விடுவிக்கப்பட்டனர்

பெஞ்சமின் வழங்கினார்

செப்டம்பர் முதல் வாரத்தில் வழக்கம்போல் வங்கிகள் செயல்படும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது கோவை பேரூர் ஆதினம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் உடல் நலக் குறைவால் நேற்று காலமானார் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஹாக்கியில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது

இன்று இறுதிப்போட்டியில் அவர் ஒலிம்பிக் சாம்பியனான உஸ்பெகிஸ்தானைச் சேந்த டுஸ்மாதோவ் ஐ எதிர்கொள்கிறார்

அதேநேரத்தில் ஆடவர் அணியினர் அரையிறுதியில் தோற்றதால் வெண்கலப் பதக்கம் வென்றனர் பாய்மரப் படகு பந்தயத்தில் இந்தியாவுக்கு ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்தன